இடையிலான காணொலி உச்சிமாநாடு சற்றுமுன் தொடங்கியது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு மேற்கொள்ளும் என்று சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

அரையிறுதியில் இந்திய ஜார்ஜியா இணை இன்று களமிறங்குகிறது

பிரதமர் இந்திய உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் கலாச்சாரமும் நாகரீகமும் தொன்றுதொட்டே இணைந்து காணப்பட்டதாக பிரதமர் திரு

பிரதமர் திரு

இந்த உச்சிமாநாட்டின் ஒருபகுதியாக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் கையெழுத்தாகவுள்ளன

இந்நிகழ்ச்சியின் போது பாரதியாரின் பாடல்கள் அனைத்தையும் இணைத்து தொகுப்பாக வடிவமைத்த எழுத்தாளர் திரு சீனி விஸ்வநாதனுக்கு இந்த ஆண்டிற்கான பாரதியார் விருதை பிரதமர் காணொலி மூலம் வழங்குகிறார்

இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா டிவிட்டரில் வெளியிட்ட செய்தியில் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் மகளிர் ஆளுமைக்கு பாரதியாரின் நாட்டுப்பற்று மிக்க பாடல்கள் விடுதலை போராட்ட காலத்தில் எழுச்சியை ஏற்படுத்தியதாக புகழாரம் சூட்டினார் இந்நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பாரதியாரின் சிலையின் கீழ் வைக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் திரு

ஜெயக்குமார் திரு

பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பாரதியாரின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள அன்னாரது இல்லத்தில் அவரது திருவுருவச்சிலைக்கு மாநில செய்திவிளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர்ராஜு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்

எடப்பாடி கே

மேலும் கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் தமிழ்நாடு டாக்டர் ஜெ

இதனிடையே அண்மையில் சிறந்த கடல்வள அரசு நிறுவனமாக மத்திய அரசால் தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழகத்திற்கு வழங்கப்பட்ட தேசிய விருதை அமைச்சர் திரு

மலைகள் பரவலாக்கம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும்

பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டுள்ள செய்தியில் நம்நாட்டின் நீடித்த வளர்ச்சியை வடிவமைப்பதில் மலைகள் பெரும் பங்காற்றுவதாக குறிப்பிட்டார்

பிரகாஷ் ஜவ்டேகர் பிரதமர் திரு

இன்னசென்ட் திவ்யா நாட்டின் மிகப் பழமைவாய்ந்த வன உயிரின மண்டலமாகத் திகழும் நீலகிரியை யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது பெருமைகுரியது என்றார்

கருப்பணன் கரூர் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து சாய சலவை ஆலைகளும் கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்துடன் செயல்படுகிறது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

சாய சலவை ஆலைகளின் கழிவுகள் அமராவதி ஆற்றில் கலப்பது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு மேற்கொள்ளும் என்றார்

இத்திட்டம் குறித்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திரு

சண்முகம் இன்று அடிக்கல் நாட்டினார்

எஸ் ஒளிரும் பட்டைகள் பொருத்தும் விவகாரத்தில் எந்தமுறைகேடும் நடைபெறவில்லை என்று மாநில போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு

கரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர் பட்டியலில் இரட்டைப் பதிவுகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

மேட்டுர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் இரசாயனக் கலவை கலந்ததன் மேட்டூர் நகராட்சி தூய்மைப்பணியாளர்கள் நுண்ணுயிர் கலவை தெளிக்கும் காரணமாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்